் அரசுக்கு எதிரான கடும் போக்காளர்களை ஒருமைப்பாட்டின் மூலமாகவே திருத்த முடியும் என்று பிரதமர் திருநரேந்திரமோடி கூறியுளார் ் திரிபுரா நாகாலாந்து மற்றும் மேகாலயாவில் புதிய அரசு அமைப்பதற்கான அரசியல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன

் புதுவை அரக சட்டமன்றத்தை கூட்டி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என சட்டமன்ற அஇஅதிமுக கொறடா திருவையாபுரி மணிகண்டன் கோரியுள்ளார் அரசுக்கு எதிரான கடும் போக்காளர்களை ஒருமைப்பாட்டின் மூலமாகவே கட்டுப்படுத்த முடியும் என்று பிரதமர் திருதரேந்திரமோடி கூறியுள்ளார் கர்நாடக மாநிலம் தும்கூரில் இன்று இளைஞர் மாநாடு ஒன்றில் இடம்பெற்ற புதிய இந்தியாவிற்கான இளைஞர் சக்தி என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் காணொளி காட்சி மூலம் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

வடகிழக்கு பிராந்திய மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்ததன் மூலம் பிரிவினைவாதக் கொள்கைகளை புறக்கணித்து இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இளைஞர்களின் ஆற்றல் குறித்து பிரதமர் பேசுகையில் இளைஞர்களுடன் எப்போது உரையாடினாலும் புதிதாக எதையாவது கற்றுக் கொள்ள முடிவதாக கூறினார் உலகிலேயே இளைஞர்கன் அதிகம் உள்ள நாடு இந்தியா தான் என்றும் இளைஞர் சக்தி மூலம் நாட்டின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க முடியும் என்றும் திருநரேந்திரமோடி கூறினார்

இந்திய இளைஞர்களிடையே புதுமையான கருத்துகளுக்கு பஞ்சம் இல்லை என்றாலும் அவற்றை எதிர்கால தேவைகளுக்கான புதுமையான திர்வுகளாக மாற்ற வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார்

இந்த இளைஞர் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது திரிபுரா நாகாலாந்து மற்றும் மேகாலயாவில் சட்டமன்றத் தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியானதை தொடர்ந்து இம்மா நிலங்களில் புதிய அரசை அமைப்பதற்கான அரசியல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன

பிஜேபி சட்டமன்றக் குழுவின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணிகளுக்கான பிஜேபி மேலிட பார்வையாளர்களாக மத்திய அமைச்சர்கள் திருநித்தின் கட்கரி திருஜுயல் ஓராம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் திரிபுரா செல்ல இருப்பதாக கட்சி வட்டா ரங்கள் தெரிவித்துள்ளன புதிய முதலமைச்சர் பதவிக்கு மாநில பிஜேபி தலைவர் திருபிப்லப் குமார் தேப் டாக்டர் அதுல் தேப்பர்மா உள்ளிட்டவர்களின் பெயர்கள் அடிப்படுகின்றன

அடுத்த சில நாட்களில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோ ரப்படும் என்றும் இக்கூட்டணி தெரிவித்துள்ள து மேகாலயாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் திருஏஎல் ஹேக் பிஜேபி சட்டமன்றக் குழுவின் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மாநிலத்தில் காங்கிரஸ் அல்லாத அரசு அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திருகிரண் ரிஜிஜு கூறியுள்ளார் மேகாலயாவில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை பாரதிய ஜனதாவிற்கு இல்லாததால் புதிதாக அமைய உள்ள கூட்டணி அரசுக்கு அக்கட்சி ஆதரவளிக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்தி சிதம்பரத்தை ஏற்கனவே மும்பை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள இந்திராணி முகர்ஜி மற்றும் பீட்டர் முகர்ஜி முன்னிலையில் வைத்து விசாரிப்பதற்காக இன்று சிபிஐ அதிகாரிகள் மும்பைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர்

எஞ்சியுள்ள வங்கி கணக்குகள் மற்றும் மொபைல் இணைப்புகளும் விரைவில் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படும் என தாங்கள் நம்புவதாகவும் இதனால் போலி அடையாள மோசடியால் ஏற்படும் இழப்புகளை தடுக்க முடியும் என்றும் தனி அடையாள ஆணையத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திருஅஜய் பூஷண் பாண்டே தெரிவித்துள்ளார்

விரல் ரேகைக்கு பதிலாக முக அமைப்பு மூலம் அடையாளத்தை நிருபிக்கும் வகையில் பேஸ் ரெகக்னிஷன் வசதி அறிமுகம் செய்யப்படும் என்றும் ஆணையம் ஏற்கனவே அறிவித்துள்ளது புதுவையில் ஒருவார கால சர்வதேச மகளிர் தின விழாக் கொண்டாட்டங்களை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று தொடக்கி வைத்தார் முதல் நிகழ்ச்சியாக இன்று காலை நடைபெற்ற பிரத்யேக பேரணிக்கு தலைமையேற்று அவர் கலந்து கொண்டார் ராத்நிவாசில் இருந்து வேத கோஷங்களுடன் தொடங்கிய இந்த மிதிவண்டிப் பேரணியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அபூர்வா குப்தா காவல்துறை கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் பெண் காவலர்கள் மற்றும் என்சிசி என்எஸ்எஸ் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை சாலை காந்தி திடலுக்கு வந்து சேர்ந்த இப்பேரணியை குளுனி பாண்ட் இசைக் குழுவினர் வரவேற்றனர் இனி வரவிருக்கும் ஒருவார காலத்தில் வளமான புதுச்சேரிக்காக தங்களால் இயன்ற அளவில் பங்களித்து வரும் பெண்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று ராத்நிவாஸ் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது

கமலக்கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்றும் ராத்நிவாஸ் தெரிவித்துள்ளது புதுவை அரசு சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை உடனடியாக கூட்டி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில் திர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என சட்டமன்ற அஇஅதிமுக கொறடா திருவையாபுரி மணிகண்டன் கோரியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசை போல புதுவை அரசும் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை நடத்தி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார் தமிழகத்தில் அரசும் எதிர்கட்சிகளும் காவிரி பிரச்சனையில் ஒற்றுமையாக செயல்பட்டு வரும் நிலையில் புதுவையில் உள்ள காங்கிரஸ் திமுக அரசு மாறுபட்ட நிலைபாட்டை கடைபிடிப்பதாகவும் புதுவை முதலமைச்சர் தமிழக கர்நாடக அரசுகளை அடிக்கடி குறை சொல்லி வருவதாகவும் திருவையாபுரி மணிகண்டன் குற்றம் சாட்டினார்

தமிழர் அதிகாரம் அமைப்பின் மாநில தலைவர் திருதமிழன் மீரான் தலைமையில் இப்போராட்டம் நடைபெற்றது

புதுவையில் தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துதல் தனியாக தமிழ் வளர்ச்சி துறை அமைத்தல் வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை நிறுவுதல் ஊடகங்களில் கலப்படம் இல்லாத நல்ல தமிழ் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் எஸ்சிபரிஜா இப்பயிலரங்கை தொடக்கி வைத்து பேசுகையில் ஜிப்மர் அறுவை சிகிச்சை துறை சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் ஜிப்மர் மருத்துவமனையின் ரோபோடிக் அறுவை சிகிச்சை வசதி நாட்டின் இதர அரக மருத்துவமனைகளை விட பல மடங்கு முன்னிலையில் இருப்பதாகவும் கூறினார் இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் புதுவை தமிழக பிரிவு ஆதரவுடன் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த சங்கத்தின் இப்பயிலரங்கில் புதிய அறுவை சிகிச்சை தொழில்நுட்பங்கள் தொடர்பான செயல் விளக்கம் நிபுணர் உரை குழு விவாதம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன மைதர் அருகே காட்டு யானை தாக்கியதால் உயிரிழந்த மூத்த இந்திய வனப் பணி அதிகாரி எஸ் மணிகண்டன் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழக முதலமைச்சர் திருஎடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் இன்று பாதுகாப்பு பணியில் இருந்த ரிசர்வ் போலீஸ் காவலர் ஒருவர் திடீரென துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசுக்கு எதிரான கடும் போக்காளர்களை ஒருமைப்பாட்டின் மூலமாகவே திருத்த முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் திரிபுரா நாகாலாந்து மற்றும் மேகாலயாவில் புதிய அரசு அமைப்பதற்கான அரசியல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன புதுவையில் ஒருவார கால மகளிர் தினக் கொண்டாட்டங்களை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று தொடக்கி வைத்துள்ளார் புதுவை அரக சட்டமன்றத்தை கூட்டி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என சட்டமன்ற அஇஅதிமுக கொறடா திருவையாபுரி மணிகண்டன் கோரியுள்ளார்